பேல் போர் விமானங்கள் இந்திய விமானப்படையில் இன்று முறைப்படி இணைக்கப்பட்டன

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கோவிட் பரவல் தடுப்பு பணிகள் குறித்தும் மாவட்ட வளர்ச்சி பணிகள் குறித்தும் நாளை ஆய்வு செய்கிறார்

நாட்டில் நீலப்புரட்சிக்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக பிரதமர் குறிப்பிட்டார்

நாட்டின் உணவு உற்பத்தி இந்தாண்டு அமோகமாக இருப்பதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார் விவசாயம் அறிவியல் நிர்வாகம் ஆகிய மூன்றும் இணைந்தால் தான் நாடு முன்னேறும் என்று பிரதமர் குறிப்பிட்டார் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களுக்கு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

தொடர்ந்து பயனாளிகளுடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார்

மத்திய கல்வி அமைச்சகம்ஏற்பாடு செய்துள்ள இம்மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோதி நாளை உரை நிகழ்த்துகிறார்

ஹரியானா மாநிலம் அம்பாலா விமானப்படை தளத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பிரான்ஸ் பாதுகாப்பு அமைச்சர் ஃபிளாரன்ஸ் பார்லி முப்படை தலைமை தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய திரு ராஜ்நாத்சிங் ர பேல் போர் விமானங்கள் இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டுள்ளார் நாட்டின் எல்லைப்பகுதி பாதுகாப்பை உறுதி படுத்துவதில் இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக கூறிய அமைச்சர் ர

பேல் போர் விமானங்களை விமானப்படையில் உட்படுத்தியது இதந்கு சிறந்த முன் உதாரணம் என்றார்

தொடர்ந்து இந்தியா ஃபிரான்ஸ் நாடுகளின் பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு குறித்த ஆலோசனைக்கூட்டம் இன்று நடைபெறுகிறது திரு ராஜ்நாத்சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பிளாரன்ஸ் பார்லி ஆகியோர் கலந்துகொள்ளும் இக்கூட்டத்தில் இந்திய பசிபிக் கடற்பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவது தீவிரவாதத்தை ஒருங்கிணைந்து எதிர்கொள்வது உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது

குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி மூலம் கலந்துகொண்டு பேசிய அவர் இந்நோய் தொற்றுக்கான தடுப்பூசி கண்டுபிடிக்கும் வரை மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார்

எடப்பாடி கே பழனிச்சாமி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கோவிட் பரவல் தடுப்பு பணிகள் குறித்தும் மாவட்ட வளர்ச்சி பணிகள் குறித்தும் நாளை ஆய்வு செய்கிறார்

இக்குடும்பத்தை சோ்ந்த ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு வேலை வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார்

பன்னீாசெல்வம் மாவட்ட ஆட்சித்தலைவா் அலுவலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார்

மதுரை ஒத்தக்கடை வேளாண் பல்கலைகழகத்தில் விவசாயிகளுக்கான திறன்மேம்பாட்டு பயிற்சி முகாமை இன்று துவக்கிவைத்து பேசிய அவர் பேரிடர் மேலாண்மை காலத்தில் துறை ரீதியாக அரசு எடுத்துவரும் நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தார்

வீரமணி திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை அருகே பால்நாங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பள்ளி கட்டிடத்திற்கு மாநில புகிய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு

வீரமணி இன்று அடிக்கல் நாட்டினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பள்ளிகளுக்காக கட்டப்படும் கட்டடங்கள் தரமானதாகவும் மிகவும் நேர்த்தியானதாகவும் கட்டப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார்

வேலுமணி பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இன்று திறந்துவைத்தாா்

செய்தியாளர்களிடம் இன்று பேசிய அவர் தர்மபுரி நகரில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் தொப்பூர் கணவாய் பகுதியில் ஏற்படும் விபத்துகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

ஈரோடு கிருணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கன மழையும் வேலூர் திருச்சி கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இம்மையம் கூறியுள்ளது தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் இன்றும் நாளையும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

பர் பிராடியையும் அமெரிக்காவின் செரினா வில்லியம்ஸ் பெலாரசின் அஸரங்காவையும் எதிர்கொள்கின்றனர்